பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் பட்டம் வென்றார்

ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நேற்று மாலை நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் திரு மோடி கலந்துகொண்டு பேசினார் அப்போது அவர் கூறுகையில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டுமே நாங்கள் அரசியலில் இருக்கவில்லை மக்களுக்கு சேவையாற்றுவதில்தான் பிஜேபி கவனம் செலுத்திதுகிறது என்று தெரிவித்தார்

புதிய இந்தியாவை வடிவமைப்பதில் பிஜேபி தொண்டர்கள் உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளதற்காக புதிய முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்தார் இந்தியாவும் இலங்கையும் பொருளாதாரம் மற்றும் கொள்கை ரீதியாக கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிரதமராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு நரேந்திர மோடி தமது முதல் பயணத்தில் ஒன்றாக இலங்கை தலைநகர் கொழும்புக்கு நேற்று சென்றடைந்தார் கொழும்பு விமானநிலையத்தில் இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் திரு நரேந்திர மோடியை வரவேற்றனர் ாஸ்டர் பண்டிகையின் போது குண்டுவெடிப்பு நிகழ்ந்த புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கு சென்ற பிரதமா் திரு நரேந்திர மோடி அங்கு குண்டுவெடிப்பில் உயரிழந்தவா்களுக்கு அஞ்சலி செலுத்தினாா் இதை தொடர்ந்து இலங்கை அதிபர் திரு மைதிரிபாவா சிரிசேனாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார் அப்போது பயங்கரவாதத்தை ஒழிப்பது கடலோரப்பாதுகாப்பு மற்றம் பொருளாதார வளா்ச்சிக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த பயணத்தின் போது இலங்கை முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்சே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவா் திரு ஆர் ஏ சம்பந்தன் ஆகியோரை பிரதமா் திரு நரேந்திர மோடி சந்தித்தாா்

இலங்கையில் வசிக்கும் இந்தியர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையானடிார் இருநாடுகளுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்துவதற்கு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேற்கு வங்கத்தில் சுட்டம் ஒழுங்கை பராமரித்து அமைதியை ஏற்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டுமென மாநில அரசுக்கு மத்திய அரசு அறிவறுத்தியுள்ளது அம்மாநிலத்தில் பங்கிப்பரா ஹட்கட்சா மற்றும் வடக்கு பர்கானா மாவட்டங்களில் நடந்த வன்முறைச் சமபவங்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் வன்முறை சும்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள அறிக்கையில் சுட்டம் ஒழுங்கை பராமரித்து பொது அமைதியை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது சரியாக பணியாற்றாதா அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது மேற்குவங்கத்தில் கள்ளநோட்டு கடத்த முயன்ற ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட சபிருதீன் வங்க தேசத்திலிருந்து போலி இந்திய கரன்ஸிகளை கொண்டுவந்து பெங்களுருவில் விநியோகிக்க திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சபருதினை விசாரணை அதிகாரிகள் பெங்களுருக்கு அழைத்துச்சென்று அங்குள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்ப்படுத்துகின்றனர் வங்க தேசத்திலிருந்து போலி இந்திய கரன்சிகளை மேற்குவங்கம் வழியாக இந்தியாவிற்கு கொண்டுவந்து கர்நாடக மாநிலத்தில் விநியோகிக்க சபருதின் திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கியுள்ள நோயாளியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிபா வைரஸ் நோய் யாருக்கும் பரவவில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் நிபா வைரஸ் அறிகுறியுடன் எட்டு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் ஏழு பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது இதற்கிடையே இடிக்கி மாவட்டம் தொடுபழாவிலிருந்து பன்றிகளின் ரத்தம் எடுத்து புனேயில் உள்ள தேசிய நோய்த்தொற்று ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவித்துள்ளது மத்திய ககாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் குழு கேரளாவிற்கு விரைந்துள்ளதாகவும் நிபா வைரஸ் தூக்குதல் குறித்து அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீநகரில் உள்ள ஜம்மு காஷ்மீர் வங்கியின் வர்த்தக தலைமை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக நேற்று சோதனை நடத்தினர் இந்த வங்கியில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பாக வங்கி அதிகாரிகள் மீது உணழல் தடுப்புச்சட்டத்தின்கீழ் லஞ்ச ஒழிப்பு காவல் துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக வங்கியில் சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வளரும் நாடுகளில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான ஆதாரங்களை பெருக்குவதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது

வர்த்தக மேம்பாடு மற்றும் முதலீடு வளர்ச்சி குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு பேசினார் இந்த கூட்டத்திற்குப்பின் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து ஜப்பான் ஸ்பெயின் கொரியா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார்

விமானப்படையின் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் அந்த பகுதியில் பருவநிலை மிகவும் மோசமாக உள்ளதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேகமூட்டம் மற்றும் மழை காரணமாக ஹெலிகாப்டரை தேடும் பணி பாதிக்கப்படுவதாகவும் நிலத்தின் வழியாக தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மகாராஷ்டிரா அரசு வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் புயலின்போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது

கொங்கன் மற்றும் மும்பை மண்டலத்தில் பருவமனழ தொடங்குவதற்கான அழிகுறிகள் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சூடாளில் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை போரட்டம் நடத்தி வரும் கிளர்ச்சியாளர்கள் மீது காவல் துறையினர் நேற்று கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர் தலைநகர் கார்ட்டோமில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திவரும் நிலையில் ரானுவ ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் அந்நாட்டில் சர்வாதிகாரி ஆட்சி நடத்திவந்த திரு ஓமர் அல் பசீருக்கு எதிராக தொழில் வல்லுநர்கள் கூட்டமைப்பு போராட்டத்தை துவக்கி வைத்தது இதன் பின்னர் ஆட்சியை கைப்பற்றிய ரானுவம் இரண்டு மாதங்களுக்குள்ளாக ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்துவதாக அறிவித்திருந்தது அதன்படி ஜனநாயக ஆட்சி ஏற்படுத்தக்கோரி அந்நாட்டில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது

ஏற்கனவே ரஷ்யா மற்றும் போலந்து அணிகளை வென்று ஏ பிரிவில் இந்தியா ஆறு புள்ளிகளுடன் முன்னணியில் உள்ளது இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பான் அணியுடன் அமெரிக்க அணி மோதுகிறது தென்னாப்பிரிக்கா அணியுடன் மெக்ஸிகோ மோதுகிறது ஃபிரஞ்ச் ஒப்பள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் பட்டம் வென்றார்